நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் இன்று விருதுகளை வழங்கினார்

மேற்காசிய பகுதியில் வன்முறை கலவரங்களை கட்டுப்படுத்த ஈராள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று நேட்டோ அமைப்பு வலியுறுத்தியுள்ளது

தமிழக வனப்பகுதிகளையொட்டிய சாலைகள் சீரமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ாளர்

போட்டி இன்று இந்தூரில் நடைபெற உள்ளது

ரஷ்ய வீரனர எதிர்த்து ஆடுகிறார் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவுடனான உறவு நட்பின் அடிப்படையில் வள்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்புடன் தொலைபேசி மூலம் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அவர் இருநாடுகளும் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளில் மேலும் வலுப்பெற விரும்புவதாகக் கூறினாா் கடந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் அமெரிக்காவில் வாழும் அனைவரும் நல்ல உடல் நலத்துடனும் செழிப்புடனும் வாழ்வதற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு நரேந்திரமோடி திரு டொனால்டு ட்டிரம்பிடம் கூறினார் கடந்த ஆண்டுகளில் இந்தியாவுடனான நல்லுறவு வலுப்பெற்றிருப்பது தமக்கு திருப்தி அளிப்பதாக அதிபர் திரு ட்டிரம்ப் கூறினார் இந்திய மக்கள் வளர்ச்சியை நோக்கி பயனிப்பதாகவும் இந்த புத்தாண்டில் செழிப்பான வாழ்வுபெற தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ட்டிரம்ப் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்களுக்கு அரசு அனைத்து வகையிலும் உதவி புரியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் புது தில்லியில் நடைபெற்ற கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகளை தவறாக புரிந்தகொள்ள கூடாது என்று தெரிவித்தார் எளிதாக வர்த்தகம் செய்வதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுவரும் சீர்த்திருத்த நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார்

உலகத் தரம் வாய்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு தனியார் துறையினர் முயற்சி செய்ய வேண்டுமென்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் வரி செலுத்தும் நடவடிக்கைகளில் வெளிப்படையான நடைமுறைகள் களடபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் நலிவடைந்த வர்த்தக நிறுவனங்கள் கண்ணியத்தடன் வெளியேறுவதற்கு புதிய கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார்

புதுதில்லியில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் முறையாக அந்தர் ராஷ்ட்ரீய யோகா திவாஸ் விருதுகளை அவர் வழங்கினார் சர்வதேச யோகா தினத்தன்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்தி நிறுவனங்கள் ஒலிபரப்பியதற்காக இந்த நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது

நிகழச்சியில் பேசிய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் உடல் நலத்தை பேனுவதில் யோகாவின் சிறப்புகளை உலகிற்கு இந்தியா எடுத்துச் சென்றுள்ளதாகத் தெரிவித்தாா்

சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு வகிக்கும் மக்கள் தொடர்பு சாதனங்களை அங்கீகரிப்பது அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்தார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒருநாள் பயணமாக இன்று லட்சத்தீவு புறப்பட்டுச் சென்றார் கவரெட்டியில் அதிநவீள குப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார் பின்னர் அங்கிருந்து பங்காராம் தீவுக்கு அவர் செல்கிறார் வரும் வியாழக்கிழமை கொச்சி திரும்பும் அவர் இங்கிருந்து தில்லி புறப்படுகிறார் இந்திர தனுஷ் தடுப்பூசி திட்டத்தின் இரண்டாம் கட்ட இயக்கம் நேற்று தொடங்கியது

தமிழக வனப்பகுதிகளையொட்டிய சாலைகள் சீரமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார்

தமிழக சுட்டப்பேரவையின் முன்னாள் தலைவர் பி எச் பாண்டியனின் மறைவுக்கு இன்று பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பேரவைத் தலைவா் திரு தனபால் இரங்கல் தீர்மானத்தை வாசித்த பின்னா் உறுப்பினா்கள் அனைவரும் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினா்

தமிழக சட்டப்பேரவையில் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான விவாத்திற்கு பேரவைத் தலைவர் மறுப்பு தெிவித்ததை அடுத்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் இது தொடர்பாக அவைத்தலைவருக்கு நோட்டஸ் கொடுத்திருந்ததாகவும் உரிய நேரத்தில் இது தொடர்பான முடிவை தெரிவிப்பதாகவும் பேரவைத்தலைவர் திரு தனபால் கூறினார் நடப்பு கூட்டத்தொடர் வரும் ஒன்பதாம் தேதியுடன் நிறைவடைந்துவிடும் என்பதால் விவாதம் நடத்த வேண்டுமென்று திரு ஸ்டாலின் கூறினார் இது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் ஆராய்ந்து உரிய முடிவு எடுக்க வேண்டியுள்ளதால் இதனை விவாதத்துக்கு எடுத்துக்னெள்ள இயாது என்று பேரவைத் தலைவர் கூறியதை அடுத்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பில் ஈடுபட்டன மேற்கு ஆசியப் பகுதியில் பதற்றத்தை குறைப்பதற்கு நேட்டோ நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன ஈரான் ராஹவ தளபதி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பின்னா் அங்கு பதற்றம் அதிகரித்திருப்பதால் டெஹ்ரானில் வன்முறை சம்பவங்களும் போராட்டங்களும் அதிகரித்துள்ளன இதனை உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவர வேண்டுமென்று அந்நாட்டு அரசை நேட்டோ அமைப்பின் தலைவர் திரு ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் வலியுறுத்தியுள்ளார் நேற்று நடைபெற்ற அவசரக் கூட்டத்தில் பேசிய அவர் கொல்லப்பட்ட ஈரான் தளபதி ஹாசன் சொலைமாளி புரட்சிப் படைகளுக்கு தலைவராக இருந்தார் என்றும் அமெரிக்காவின் நடவடிக்கை நேட்டோ உறுப்பு நாடுகளின் ஆதரவின் பேரில் நடைபெற்றதாகவம் கூறினார் கலைமாளியின் கொலைக்கு பதிலடி கொடுக்கப்போவதாக ஈரான் அச்சுறுத்தல் விடுத்துள்ள நிலையில் இதற்கு தக்க பதிலடி னொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் கூறியுள்ளார் தீவிரவாத குழுக்களுக்கு ஈரான் அரசு ஆதரவு அளிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்று நேட்டோ தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் கூறியுள்ளார் பங்ளாதேஷில் அடுத்த ஓராண்டுக்குள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க வேண்டுமென்று அந்நாட்டு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாலிதின் பொருட்களுக்கும் தடை விதிக்குமாறு அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது

அஸ்ஸாமில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளைபொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கேலோ இந்தியா அமைப்பின் தலைமை நிர்வாகி அவிநாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார் வரும் பத்தாம் தேதியிலிருந்து நடைபெறவுள்ள இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் வாசிகளின் ஒத்துழைப்புடன் இந்த விளையாட்டுக்கள் நடத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இந்தூரில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது மூன்று போட்டிகளை னெண்ட இத்தொடரில் குவஹாத்தியில் நேற்று முன்தினம் நடைபெறவிருந்த முதலாவது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது மூன்றாவது மற்றும் இறுதி டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டி வரும் பத்தாம் தேதி புனேயில் நடைபெற உள்ளது

இந்த ஆட்டத்தில் பி வி சிந்து வெற்றிபெற்றால் கால் இறுதியில் சீனா தாய்பேயின் தாய் கு யிங்கை எதிர் கொள்கிறார் சாய்னா நேவால் முதல் கற்றில் அக்ஸியட்டா அரினா வை எதிர்த்து ஆடுகிறார் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தாய்பேயின் சவ் தியன் சென் ஐ எதிர்த்து விளையாடுகிறார் சாய் பிரணீத் டென்மார்க்கின் ராஸ்மொ்ஸை எதிர்த்தும் சமீர் வாமா தாய்லாந்தின் கந்தப்ஃபோனை எதிர்த்தும் ஆடுகின்றனர்